பஞ்சாபில் உள்ள அட்டாரி வாகா எல்லைப்பகுதியில் ஒப்படைக்கப்படவுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

பயங்கரவாதத்திற்கு எதிரான போரை எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவும் கருதக்கூடாது என இந்தியா உறுதி பட தெரிவித்துள்ளது

பாகிஸ்தானில் இருப்பதை அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷி ஒப்புக்கொண்டுள்ளார்

எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தானிய விமானங்கள் இந்திய எல்லைப்பகுதிக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அவர் ஒட்டிச் சென்ற விமானம் பாகிஸ்தான் எல்லைப்பகுதியில் விழுந்தது உயிர் தப்பிய அபிநந்தன் பாகிஸ்தான் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லப்பட்டார் பிற நாட்டு ராணுவ வீரர்கள் தொடர்பான ஜெனிவா ஒப்பந்தத்தின அடிப்படையிலும் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் வலியுறுத்தியதன் அடிப்படையிலும் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் அபிநந்தனை இந்தியாவிடம் ஒப்படைக்கும் முடிவை எடுத்துள்ளதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிவித்தார் இதையடுத்து இன்று இந்தியாவின் எல்லைப்பகுதியான அடாரி வாகா எல்லையில் இந்தியா வந்தடைந்தார் முதற்கட்ட மருத்துவ பரிசோதனை மற்றும் ஒப்படைப்பு அவர் தொடர்பான நடைமுறைகளுக்கு பின் சற்று நேரத்தில் இந்திய ரானுவ அதிகாரிகள் அபிநந்தனை அழைத்து வரவுள்ளனர் தீவிரவாதத்தை எதிர்கொள்வதில் இந்தியா முன் எப்போதையும்விட தற்போது மிகவும் உறுதியுடன் செயல்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் இன்று பல்வேறு வளர்ச்சிப்பணிகளை தொடங்கிவைத்து பேசிய அவர் ஒவ்வொரு இந்தியனும் இந்திய விமானப்படை விமானி திரு அபிநந்தன் வர்தமானை பாராட்டுவதாகவும் தமிழகத்தை சேர்ந்த அவர் வீரம் மிக்க செயலை உலகிற்கு எடுத்துக்காட்டியுள்ளதாகவும் கூறினார் ஊரி தீவிரவாத தாக்குதலையடுத்து இந்திய ராணுவம் அளித்த தக்க பதிலடியையும் புல்வாமா தாக்குதலுக்கு இந்திய விமானப்படை அளித்த பதிவடியையும் மக்கள் அறிவார்கள் என்றார் இதற்கு மாறாக மும்பை பயங்கரவாத தாக்குதலின்போது அன்றைய இந்திய அரசு உரிய பதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார்

இது ஒரு புதிய இந்தியா என்று குறிப்பிட்ட அவர் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு வட்டியுடன் முதலும் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டார் இந்திய ராணுவப்படைகளுக்கு நாடு அளித்த ஆதரவு பாராட்டத்தக்கது என்று பிரதமர் கூறினார் எனினும் இந்தியாவில் சில அரசியல் கட்சிகள் நாட்டின் பாதுகாப்புப்படைகள் மீது சந்தேகத்தை எழுப்புவதாக குற்றம் சாட்டினார்

முன்பு இந்தியாவில் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் சுணக்கம் காணப்பட்டதாகவும் ஆனால் இப்போது தீர்க்கமான முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார் தமது ஆட்சி வளர்ச்சிக்கானது என்றும் வாய்ப்புக்களை வழங்குவது என்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது என்றும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்றும் பிரதமர் தெரிவித்தார் பயங்கரவாதத்தை வேரோடு அழிப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி எடுத்த துணிச்சல் மிக்க செயல்பாட்டிற்கு தமிழக மக்களின் சார்பில் மனமார்ந்த பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக்கொள்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் கன்னியாகுமரியில் இன்று நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுள்ள மீனவர்களை இயற்கை இடர்பாடுகளின்போது துரிதமாக மீட்பதற்கு ஒரு ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மத்திய அரசு மீனவர்களுக்கும் வறுமைக்கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் இந்திய மக்களின் அமைதியான வாழ்விற்கும் தாய் நாட்டின் பாதுகாப்பிற்கும் துளியும் பங்கம் வராத அளவிற்கு துணிச்சலான நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக கூறினார் தென் மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் மதுரையில் எயிம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொண்டார் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியான முடிவுகளை எடுத்துவருவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஐதராபாத்தில் கட்டப்பட்டுள்ள தேசிய புலனாய்வு முகமையின் அலுவலகம் மற்றும் அதிகாரிகள் குடியிருப்பை திறந்து வைத்து பேசிய அமைச்சர் பயங்கரவாதத்தை முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டுவரவேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்ததால்தான் பாகிஸ்தான் வசமுள்ள ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்கான முடிவை பிரதமர் எடுத்ததாகவும் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்த உலகமும் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்திய மேற்கொண்ட நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறினார் அபுதாபியில் நடைபெறும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு நாடுகள் மாநாட்டில் இந்தியா சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பது நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

தேசிய புலனாய்வு முகமையின் குவஹாத்தி அலுவலகத்தையும் உள்துறை அமைச்சர் திறந்து வைத்தார் அபுதாபியில் இன்று தொடங்கிய இஸ்வாமிய ஒத்துழைப்பு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டின் தொடக்க விழாவில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உரையாற்றினார் இந்த கூட்டமைப்பு மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒருவர் கலந்தகொள்வது இதுவே முதல் முறையாகும் இம்மாநாட்டில் பேசிய அவர் உள்நாட்டு தீவிரவாதமும் சர்வதேச அளவிலான பயங்கரவாதமும் வெவ்வேறு பெயர்களை பெற்றிருந்தாலும் அவற்றின் நடவடிக்கைகள் ஒரே மாதிரியானவை என்று கூறினார் வன்முறைக்கான காரணம் வெவ்வேறு பெயர்களில் கூறப்பட்டாலும் மத நம்பிக்கைகளுக்கு ஊறுவிளைவிக்கும் வகையிலும் அதிகாரம் தொடர்பான தவறான நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையிலும் தீவிரவாத நடவடிக்கைகள் அமைவதாக அவர் குறிப்பிட்டார் உலகில் உள்ள ஒவ்வொரு மதமும் அமைதி அன்பு சகோதரத்துவம் ஆகியவற்றை மட்டுமே வலியுறுத்தி வருவதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் குறிப்பிட்டார்

இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வேற்றுமையில் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார் இருப்பினும் மிகச்சிறிய அளவிலான இஸ்லாமிய மக்கள் விஷத்தன்மை பொருந்திய பிரசாரங்களால் பிரிவினைவாத மற்றும் தீவிரவாத சிந்தனைகளுக்கு ஈர்க்கப்படுவது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார் முதல் முறையாக இஸ்லாமிய ஒத்துழைப்பு மாநாட்டிற்கு இந்தியாவை அழைத்திருப்பது பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்திருப்பதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டம் ஹந்துவாரா பகுதியில் பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடந்த சண்டையில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டார் மத்திய ரிசர்வ் படையின் ஆய்வாளர் மற்றும் ஒரு காவலரும் வீரமரணம் அடைந்தனர்

இரண்டு அல்லது மூன்று தீவிரவாதிகளை சுற்றி வளைத்த போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் இந்தியாவில் பல்வேறு தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு மூளையாக இருந்து செயல்படும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பு தலைவர் மசூத் அசார் பாகிஸ்தானில் தங்கியிருப்பதை ஒப்புக்கொண்டுள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வஷா முகமது குரேஷி பயங்கரவாதி மசூத் அசார் உடல் நலமின்றி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்

இருந்தபோதிலும் பாகிஸ்தான் அரசும் அதன் ராணுவ தலைமையும் தங்கள் மண்ணில் இருந்து செயல்படும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளிவைக்க தவறிவிட்டன நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு தீவிரவாத பெயர்களில் ஈடுபட்டுவந்த சிமி என்ற இஸ்லாமிய மாணவர் இயக்கத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை மத்திய அரசு மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் இந்த இயக்கம் தொடர்ந்து நாட்டிற்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுவருவதையடுத்து தடை நீட்டிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக கூடி கலவரத்தை தூண்டும் வகையிலும் செயல்படுதாலும் வன்முறை செயல்களில் ஈடுபட்டு வந்த தங்களது அமைப்பினரை மேலும் ஒன்று திரட்டி நாட்டின் மதசார்ப்பற்ற கட்டமைப்பை குலைக்க சிமி இயக்கம் முயற்சி செய்வதாகவும் அந்த அறிவிக்கையில் கூறப்பட்டுள்ளது

இந்தியாவின் வர்த்தக சந்தை வரும் இரண்டு ஆண்டுகளில் ஒரளவு நிலையாகவே இருக்கும் என்றும மூடிஸ் தெரிவித்துள்ளது

நாடாளுமன்றத் தேர்தல் குறித்த நேரத்தில் நடைபெறும் என்று மத்திய தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு சுனில் அரோரா கூறியிருக்கிறார் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முறை வேட்பாளர்கள் தங்களது வருமானம் குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக புதிய நடைமுறை பின்பற்றப்படுவதாக கூறினார்